கோடை காலத்தில் மின்தட்டுப்பாடு இருக்காது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

சுனில் அரோரா இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொள்கிறார்

லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ் கேங்குவார் தெரிவித்துள்ளார்

திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இன்று அதிமுக மகளிர் அணியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இதனைத் தெரிவித்த அவர் தமிழகம் தற்போது அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்றார்

தங்கமணி தமிழகத்தில் மின்உற்பத்தி திருப்திகரமாக உள்ளதால் கோடைக் காலத்தில் மின் தட்டுப்பாடு இருக்காது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்

இழப்பீட்டுத் தொகை பெறாதவர்கள் குறித்து ஆய்வு நடத்தி நிவாரணம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார் கொல்லிமலையில் அமைக்கப்படும் நீர்மின்திட்ட குரங்கப்பாதைப் பணிக்காக வனத்துறையிடம் அனுமதிபெற வேண்டியிருப்பதால் இன்னும் ஓராண்டிற்குள் பணிகளை முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் மேட்டூர் வடசென்னை தூத்துக்குடி போன்ற மின்உற்பத்தி நிலையங்களில் தற்போது முழுமையாக மின்உற்பத்தி நடைபெறுவதாகக் கூறினார்

க ஸ்டாலின் உட்பட தி மு க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உரிமைக்குழு இரண்டாவதாக அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது

இதனையடுத்து உரிமைக்குழு அனுப்பிய இரண்டாவது நோட்டீஸை எதிர்த்து தி மு க

இந்நிலையில் இடைக்கால தடையை நீக்கக்கோரி உரிமைக்குழு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் இறுதி விசாரணை கடந்த டிசம்பர் மாதம் முடிவடைந்து வழக்கின் தீர்ப்பு தள்ளிவைக்கப்பட்டது இவ்வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி அவை உரிமைக்குழு அனுப்பிய நோட்டீஸ் ரத்து செய்யப்படுவதாக தீர்ப்பளித்தார் இதனிடையே குட்கா விற்பனை அதிகளவில் நடப்பதை சுட்டிக்காட்டுவதற்காகவே குட்காவை பேரவைக்குள் கொண்டு சென்று காண்பித்ததாக தி மு க தலைவர் திரு

க

முகநூல் பதிவில் இதைத் தெரிவித்துள்ள அவர் அரசு தி மு க மீது வழக்கு தொடருவதற்கு பதிலாக குட்கா விற்பனையை தடுத்திருக்க வேண்டுமென்று குறிப்பிட்டார் மமமமம சஞ்ஜீப் பானர்ஜி விஞ்ஞான ரீதியிலான ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை தூர்வார தடை கோரிய வழக்கில் நான்கு வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயா்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது

தேர்தல் ஆணையர்கள் திரு சுஷில் சந்திரா திரு ாஜீவ்குமார் தேர்தல் ஆணைய செயலர் திரு உமேஷ் சின்ஹா உள்ளிட்டோரும் வந்துள்ளனர்

இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையக்குழுவினர் காவல்துறை அதிகாரிகளையும் மாவட்ட தேர்தல் அலுவலர்களையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களையும் சந்திந்து தேர்தல் நடைமுறைகள் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கின்றனர் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய திரு

நரேந்திரமோடி உலகளாவிய நீடித்த வளர்ச்சி உச்சிமாநாட்டை இன்றுமாலை காணொலி மூலம் துவக்கி வைக்கிறார் அனைவருக்கும் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் எதிர்காலத்தை மாற்றியமைப்போம் என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இந்த மூன்று நாள் மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு

ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு அளித்த பதிலில் வர்த்தக போக்குவரத்து முடிவுகளை சம்மந்தப்பட்ட விமான நிறுவனங்கள் மேற்கொள்ளும் என்றார்

பாலு நகர மற்றும் கிராம நிலவுடைமை ஆவணங்களை கணிணி மூலம் கிடைக்கச் செய்ய பல்வேறு மாநிலங்களில் வலைதளங்களின் மூலம் வகைசெய்யப் பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு

மக்களவையில் தி மு